எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது

தேசிய அளவிலான நிகழ்ச்சியை நடத்த மத்திய அரசு ஐந்து நகரங்களை பரிசீலனைக்காக தேர்வு செய்துள்ளது

ஹிமாச்சலப்பிரதேச மாநில அரசு முடிவு செய்துள்ளது

காங்கிரஸ் கட்சியுடன் தேசிவாத காங்கிரஸ் கட்சியை இணைக்கப்போவதாக வெளியான தகவலை தேசிவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் மறுத்துள்ளார்

ஆப்கானிஸ்தானை வென்றது

புதிய கதேசிய கல்வி கொள்கை வரைவு குறித்து மத்திய அரசு இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய கல்விக்கொள்கை தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட பின்னரே அரக முடிவு மேற்கொள்ளும் என்று கூறிய அவர் யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து இந்திய மொழிகளையும் ஊக்குவிப்பதாகவும் எந்த மொழியையும் யார்மீதம் திணிக்காது என்றும் உறுதியளித்தார் முன்னதாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஒய்வு பெற்ற தலைவர் டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு புதிய கல்விக்கொள்கையின் வளரவு அறிக்கையை மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கிடம் நேற்று முன்தினம் சமர்ப்பித்தது

தில்லி சிம்லா மைசூர் அகமதாபாத் மற்றும் ராஞ்சி ஆகிய ஐந்து நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நகரங்களின் பட்டியல் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் ஆயுஷ் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் தேசிய அளவிலாள பிரதான நிகழ்ச்சி நடைபெறும் நகரம் மற்றும் அகற்கான இடம் குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் தலைநகர் தில்லி தேர்வு செய்யப்பட்டால் இங்கு இரண்டாவது முறையாக தேசிய அளவில் யோகா நிகழ்ச்சி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது திரு நரேந்திரமோடி இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றபின் நடைபெறும் முதவாவது மிகப்பெரிய பொது நிகழ்ச்சி இது என்பதால் இதை மிக சிறப்பான முறையில் நடத்த மத்தியஅரசு திட்டமிட்டுள்ளது சர்வதேச யோகா தினத்தின் முன்னோட்டமாக இரண்டு நாட்கள் நடைபெறும் யோகா மகோத்ஸவ் என்ற நிகழ்ச்சி தில்லியில் உள்ள மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனத்தில் நேற்று தொடங்கியது இதில் பத்தாயித்திற்கும் மேற்பட்ட போகா ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் கலந்த கொள்கின்றனர் இதனிடையே புதுதில்லியில் யோகா ஆர்வலர்கள் மத்தியில் பேசிய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயர் சர்வதேச யோகா தினம் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றார் உலகிலேயே மாபெரும் ஆரோக்கிய திருவிழாவாக உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் யோகா தினத்தை முன்னிட்டு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக இந்த ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்த யோகா வல்லுனர்கள் பயிற்சிகளை செய்து காட்டி விளக்கம் அளிக்கவுள்ளதாக அமைச்சர் கூறினார் யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மொபைல் செயலி ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது இந்த செயலியில் யோகா பயிற்சிகள் வழங்கப்படும் இடங்கள் யோகா பயிற்சியாளர்கள் குறித்த விவரங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கும் என்று அந்த அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் யோகா பயிற்சியாளர்கள் தாங்களாகவே இதில் பதிவு செய்து கொண்டு இந்த பயிற்சியை மக்களிடம் பெருமளவில் கொண்டு சேர்க்க முடியும் எனவும் அவர் கூறினார் யோகா தொடர்பான அனைத்து தகவல்களும் ஆண்டு முழுவதும் இந்த செயலியில் நிரந்தரமாக இடம்பெற்றிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

சிம்லாவில் மாநில முதலமைச்சர் திரு ஜெயராம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது மாநில அரசின் முதல் இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் நிலை பணிகளில் இந்த ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இடஒதுக்கீட்டு பிரிவில் இல்லாத ஆண்டு வருமானம் நான்கு லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக உள்ள பொதுப்பிரிவினர் இந்த ஒதுக்கீட்டை பெற தகுதி பெற்றவர்கள் என்று மாநில அரசு கூறியுள்ளது

பீகாரில் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது ஏற்கெனவே அமைச்சர்களாக இருந்த திரு ராஜீவ்ரஞ்சன் சிங் திரு பசுபதி குமார் பராஸ் திரு தினேஷ் சந்திர யாதவ் ஆகியோர் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றிபெற்றதை அடுத்து தங்களது அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்தனர் அவர்கள் வகித்த பொறுப்புகள் இன்று பதவியேற்கவுள்ள புதிய அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்படும் உத்தரகாண்டில் வெளிநாட்டவர்கள் உட்பட காணாமல் போன எட்டு மலையேற்ற வீரர்களை தேடும் பணி தொடங்கியுள்ளது இந்தோ திபெத் எல்லை காவல் படையினர் இந்தப் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

இவர்களில் நான்கு பேர் மலை அடிவாரத்தில் உள்ள முகாமிற்கு திரும்பினர்

மக்களவைத் தேர்தலில் கட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் மகராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய உத்திகள் குறித்தும் ஆலோசிக்க அக்கட்சி பிரதிநிதிகளின் கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கென தனி அடையாளம் உள்ளது என்றும் அது தொடரும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானபோது திரு சரத்பவார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியை சந்தித்துப்பேசினார் அதைத்தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடன் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இணையப்போவதாக தகவல்கள் வெளியாயின

இது இம்மாதம் முதல் அமலுக்கு வருவதாகவும் உயர்த்தப்பட்ட அகவிவைப்படியுடன் ஜூலை முதல் தேதியன்று ஊதியம் வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது ஒய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசு தெரிவித்துள்ளது தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது

ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் தெலுங்கானா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தை முன்னிட்டு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகர் ராவ் ஹைதராபாதில் உள்ள பொது பூங்காவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இன்று தேசியக்கொடியை ஏற்றிவைத்து மரியாதை செலுத்துகிறார் அதன்பின்னர் நடைபெறும் கலைநிகழ்ச்சிகளை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது தெலங்காளா தின கொண்டாட்டங்கள் மாநிலத்தில் உள்ள அரசு அலவலகங்கள் மற்றும் பொது இடங்களிலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் முற்போக்கான மற்றும் ஆக்ப்பூர்வமான சிந்தனைகளை எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கியவாதிகள் விதைக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கமூக சீர்திருத்தவாதி கந்துகுரி வீரேகலிங்கத்தின் நினைவுநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் வீரேசலிங்கம் ஆந்திராவின் ராஜாராம் மோகன்ராய் என்று அழைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் விதவைகள் மறுமணம் வரதட்சணை ஒழிப்பு சாதி எதிர்ப்பு உள்ளிட்டவற்றில் அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியது என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் புகழாரம் சூட்டினார் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் போன்றோர் முற்போக்கான கருத்துக்களை எழுதுவதன் மூலம் சமூகத்தில் நிலவும் சீர்கேடுகளை அகற்ற முடியும் என்று அவர் கூறினார் பிராந்திய மொழிகளை வளர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் குறிப்பிட்டார் கலை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் எலிஃபண்டா திருவிழா மும்பையில் நேற்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் ஒரு பகுதியாக கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு எலிபெண்டா தீவுகளில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது மகாராஷ்டிர மாநில அரசு நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பிரபல பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் பங்கேற்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் அனைத்து வகைகளிலும் சுற்றுலாவை ஊக்குவிக்க மகாராஷ்டிர அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் எலிபெண்டா தீவுகளில் வசதிகள் மேலும் அழிரிக்கப்படும் என்றும் ரோப்கார் மூலம் சுற்றுலாப்பயணிகள் செல்வதற்கு விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் கூறினார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது

இன்று லண்டனில் நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் அணி தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொள்கிறது இந்தியா வரும் புதன்கிழமை தனது முதல் ஆட்டத்தில் தென்னாரப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது